நாடுமுழுவதும் கோவிட் தடுப்பூசிஒத்திகைநாளைமறுநாள் மேற்கொள்ளப்படும் எனமத்தியஅரசுஅறிவித்துள்ளது

சட்ப்பேரவைத் தேர்தல்தேதிஅறிவிக்கப்பட்டபிறகு

அட்டவணைவெளியிடப்படும் என்றுஅமைச்சர் திருசெங்கோட்டையன் கூறியுள்ளார்

மாநிலம் ராஜ்கோட்டில் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கானகட்டுமானப் பணிகளைகாணொலிக்க குஜராத் காட்சிவாயிலாக இன்றதொடங்கிவைத்தபேசியஅவர்

இதபோன்றசவாலானசூழ்நிலைகள் நம்நாட்டுமக்களின் ஒருங்கிணைந்தமுயற்சியால் வாய்ப்புகளாகஉருவாக்கப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார்

புதியசுனதாரகட்டமைப்புகளைஏற்படுத்துவதற்குநாளைபிறக்கவுள்ள புத்தாண்டில் முன்னுரிமைஅளிக்கப்படும் என்றும் அவர் கூறினார் நாடுமுழுவதும் நாளைமறுநாள் கோவிட் தடுப்பூசிஒத்திகைமேற்கொள்ளப்படும் எனமத்தியஅரசுஅறிவித்துள்ளது

இந்நிலையில் இன்றுநடைபெற்றஉயர்மட்டக் கட்டத்தில் பேசியமத்தியசுகாதாரத்துறைசெயலாளர் திருராஜேஷ் பூஷன் நாளைமறுநாள் அனைத்தமாநிலங்கள் மற்றும் யூளியன் பிரதேசங்களில் தடுப்பூசிஒத்திகைநடைபெறும் என்றுதெரிவித்துள்ளார் அனைத்தமாநிலதலைநகரங்களிலும் மூன்றுஅமர்வுகளாக இந்தஒத்திகைமேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படிதமிழகத்தில் இந்தஒத்திகைநடைபெற இரு்பபதாகமக்கள் நல்வாழ்வுத்துறைமுதன்மைசெயலாளர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார்

திரைப்பட்ட் சின்னத்திரைபடப்பிடிப்புகளில் பணிசெய்யும் நபர்களின் எண்ணிக்கைஉச்சவரம்பின்றிபணியாற்றஅனுமதிக்கப்படுகிறது

சர்வதேசவிமானபோக்குவரத்திற்கானதனடதொடருவதுடன் நோய் கட்டுப்பாட்டுபகுதியில் எந்தவிததளர்வுகளுமின்றிணரடங்கு முழுமையாககடைப்பிடிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கானும் பொங்கல் அன்றுமெரினாஉள்ளிட்டஅனைத்துகடற்கரைகளிலும் பொதுமக்களுக்குஅனுமதிகிடையாது முகக்கவசம் அணிவதுஉள்ளிட்டவழிகாட்டுநெறிமுறைகளைபொதுமக்கள் தவறாதுகளடபிடிக்கவேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக்கொண்டுள்ளார்

சென்னைஉள்ளிட்டபல்வேறு இடங்களில் புத்தாண்டுகொண்டாட்டத்திற்குதடைவிதிக்கப்பட்டுள்ளது இதையொட்டிசென்னையில் மெரினா பெசன்ட் நகர் உள்ளிட்டகடற்கரைபகுதிகள் இன்றிரவு முழுவதாக முடப்படுவதுடன் கேளிக்கைவிடுதிகள் மற்றம் ஒட்டல்களிலும் புத்தாண்டுகொண்டாட்டங்களுக்குதடைவிதிக்கப்பட்டுள்ளது

ஆலயங்களிலும் நள்ளிரவு வழிபாட்டிற்குஅனுமதிமறுக்கப்பட்டுள்ளது

சென்னைஉயர்நீதிமன்றத்தின் புதியதலைமநீதிபதியாகதிரு சஞ்ஜீப் பானர்ஜி நியமிக்கப்பட்டுள்ளார் இதற்காளஉத்தரவைகுடியரசுத் தலைவர் திருராம்நாத் கோவிந்த் பிறப்பித்துள்ளார்

இணைஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமானதிருடப்பாடிபழனிசாமி இன்றுதிருச்சி அஇஅதிமுக புநீரங்கத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார்

மருத்துவபடிப்பு மாணவர் சேர்க்கையில் அரசுபள்ளிமாணவர்களுக்குஏழரைசதவீதஉள்ஒதுக்கீடுவழங்கப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார் விவசாயிகளின் நலனுக்காகநிறைவேற்றியதிட்டங்களையும் திருளடப்பாடிபழனிசாமிபட்டியலிட்டார் திமுகதலைவர் திரு மு க ஸ்டாலினும் மாநிலத்தின் பல்வேறுபகுதிகளில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுவருகிறார்

திமுகஆட்சிக் காலத்தில் அரசுணழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் நலனுக்காகநிறைவேற்றப்பட்டதிட்டங்களையும் திரு ஸ்டாலின் பட்டியலிட்டார் தேர்தலுக்கானதேதிஅறிவிக்கப்பட்டபிறகு பள்ளிமாணவர்களுக்கானதேர்வு சட்ப்பேரவைத் அட்டவணைவெளியிடப்படும் என்றுபள்ளிக் கல்வித்துறைஅமைச்சர் திருசெங்கோட்டையள் கூறியுள்ளார்

புகையில்லாபோகிபண்டிகையைகொண்டாடுவதுகுறித்து பொதுமக்களிடையேதொடர்ந்துவிழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என்றுகற்றுச்சூழல் துறைஅமச்சா் திருகேசிகருப்பண்ணன் தெரிவித்துள்ளார்

மாவட்டத்தில் சட்டப்பேரவைதேர்தலில் பயன்படுத்தப்படஉள்ளமின்னனுவாக்குப்பதிவு காஞ்சிபுரம் இயந்திரங்களில் மாதிரிவாக்குப்பதிவு பணிகளைமாவட்டஆட்சியர் திருமதிமகேஸ்வரிரவிக்குமார் ஆய்வு செய்தார்